வணக்கம் ஆல் இண்டியா ரேடியோபுதுச்சேரி

நரேந்திரமோடி தலைநகர் திம்புவில் பூட்டான் பிரதமர் டாக்டர் லோட்டே ஷெரீங் கை சந்தித்து பேசினார்

டெல்டா பகுதி பாசனத்திற்காக இன்று கல்லணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது

ஏற்றுக் பராமரிக்க வேண்டும் என புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார்

நரேந்திரமோடி தலைநகர் திம்புவில் பூட்டான் பிரதமர் டாக்டர்

தனிப்பட்ட முறையிலும் பிரதிநிதிகள் நிலையிலும் இந்த சந்திப்பு நடைபெற்றது

நரேந்திரமோடி தொடக்கி வைத்தார் முன்னதாக பாரோ விமான நிலையத்தில் வந்திறங்கிய திரு நரேந்திரமோடி யை பூட்டான் பிரதமர் டாக்டர் லோட்டே ஷெரிங் மூத்த அமைச்சர்கள் மற்றும் உயர்நிலை அதிகாரிகள் வரவேற்றனர்

நரேந்திரமோடி யை உற்சாகமாக வரவேற்றனர் தொடர்ந்து திம்பு அரண்மனையில் பூட்டான் பாதுகாப்புப் படையினரின் அணிவகுப்பு மரியாதைகளையும் அவர் பார்வையிட்டார் பூட்டான் மன்னர் ஜிக்மே நாம்கியேல் வாங்சுக் கையும் அவர் சந்தித்தார் பிரதமர் திரு நரேந்திரமோடி பூட்டானில் ரூபே கடன் அட்டையின் பயன்பாடு மற்றும் இதர திட்டங்களை தொடக்கி வைக்கிறார் ராயல் பூட்டான் பல்கலைக்கழக மாணவர்கள் இடையிலும் அவர் உரையாற்றவிருக்கிறார் பிரதமரின் இந்த பயணத்தின் போது அறிவியல் கணிதம் பொறியியல் உள்ளிட்ட துறைகளில் இருநாடுகளுக்கும் இடையே பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன ஆயுஷ்மான் பாரத் போன்ற திட்டங்கள் மற்றும் இயக்கங்கள் மூலம் நாட்டு மக்களின் உடல்நல பிரச்னைகளுக்கு தீர்வு காண அரசு உறுதிப் பூண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் இன்று மஹாராஷ்டிரா மாநிலம் வார்தா அருகே சேவா கிராமில் மகாத்மா காந்தி மருத்துவ அறிவியல் கழகத்தின் பொன்விழா கொண்டாட்டங்களில் உரையாற்றிய அவர் நல்லொழுக்கம் இரக்க உணர்வு மற்றும் உடல் உழைப்பை போற்றிய மகாத்மா காந்தியின் வாழ்வில் இருந்து மாணவர்கள் பாடம் கற்று மனித குலத்திற்கு சேவை புரிய வேண்டும் என கேட்டுக் கொண்டார் மஹாராஷ்டிரா ஆளுநர் திரு வித்யாசாகர் ராவ் முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்நவீஸ் உள்ளிட்டவர்களும் இவ்விழாவில் கலந்து கொண்டனர் முன்னதாக குடியரசுத் தலைவர் சேவா கிராமில் உள்ள மகாத்மா காந்தி ஆசிரமத்திற்கு சென்று ஆசிரம வளாகத்தில் உள்ள பாபு குடிலில் அஞ்சலி செலுத்தினார் குடியரசுத் துணைத் தலைவர் திரு

அவருடன் உயர்மட்டக் குழுவினரும் சென்றுள்ளனர் வரலாற்று ரீதியிலும் மொழியியல் கூறுகளின் அடிப்படையிலும் இந்தியாவிற்கும் பால்டிக் நாடுகளுக்கும் இடையில் ஏற்கனவே உள்ள உறவுகளை மேலும் வலுப்படுத்தி கொள்ளவும் பால்டிக் நாடுகளின் புதுமையான தொழில்நுட்பங்களை இந்தியாவிற்கு கொண்டு வரவும் பொருத்தமான வாய்ப்பாக இப்பயணம் அமையும் என அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன பாதுகாப்பு துறைக்கு தேவையான ஆயுதங்கள் மற்றும் தளவாடங்களை கொள்முதல் செய்து அவற்றின் ஆயுட்காலம் முழுவதும் முறையாக பராமரிப்பது பற்றிய விதிமுறைகளை மறுஆய்வு செய்வதற்காக உயர்நிலை குழு ஒன்றை அமைக்கும் உத்தேசத்திற்கு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் ஒப்புதல் அளித்துள்ளார்

செலுத்துவோர் அதிகாரிகளை நேரில் வந்து பார்க்க வரி தேவையின்றி எல்லாப் பணிகளையும் கணிப்பொறி மூலமாகவே முடித்து கொள்ளும் வகையில் தொழில்நுட்பங்களின் பயன்பாட்டிற்கு வரித்துறை அதிகாரிகள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் வலியுறுத்தியுள்ளார் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் வருமான வரி மற்றும் ஜிஎஸ்டி அதிகாரிகளிடையே உரையாற்றிய அவர் நேர்மையாக வரி செலுத்துவோருக்கு எந்த தொந்தரவும் வராத விதத்தில் அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்பதையே பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தி வருவதாக கூறினார் வரித்துறை தொடர்பான பிரச்னைகள் குறித்து தொழில் வர்த்தக பிரதிநிதிகளையும் நிதியமைச்சர் சந்தித்து பேசினார் ஜம்மு காஷ்மீரில் நிலவரங்கள் கணிசமான அளவில் முன்னேறி இருப்பதாகவும் கடந்த ஒவ்வொரு நாளிலும் அசம்பாவிதங்கள் எதுவும் நிகழ்ந்ததாக தகவல் இல்லை என்றும் ஜம்மு காஷ்மீர் அரசின் செய்தித் தொடர்பாளர் திரு ரோஹித் கன்சால் தெரிவித்துள்ளார் இன்று ஸ்ரீநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொது போக்குவரத்து சேவைகள் செயல்பட தொடங்கி இருப்பதாகவும் பதற்ற வாய்ப்பு அதிகம் உள்ள சில பகுதிகளை தவிர எஞ்சியுள்ள மற்ற இடங்களில் தொலைபேசி இணைப்பகங்கள் நாளை முதல் செயல்பட தொடங்கும் என்றும் தெரிவித்தார் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் முதல் கட்டமாக வரும் திங்கட்கிழமை முதல் ஆரம்ப பள்ளிகள் திறக்கப்படும் என்றும் அரசு அலுவலகங்கள் திங்கள் முதல் செயல்பட தொடங்கும் என்றும் அவர் கூறினார் மேட்டூர் அணையில் இருந்து திறந்துவிடப்பட்டு கல்லணைக்கு வந்து சேர்ந்த காவிரி நீர் இன்று கல்லணையில் இருந்து டெல்டா பகுதி பாசனத்திற்காக பெண்ணாறு கொள்ளிடம் மற்றும் கல்லணை கால்வாயில் திறந்துவிடப்பட்டது இதுதொடர்பாக கல்லணையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக அமைச்சர்கள் திரு துரைகண்ணு திரு காமராஜ் திரு

எஸ் மணியன் திரு ஸ்ரீவிஜயபாஸ்கர் திரு வெல்லமண்டி நடராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு மதகுகளை திறந்து வைத்தனர் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் புதுக்கோட்டை மற்றும் திருச்சி மாவட்ட ஆட்சியர்களும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்

அதற்கு முன்பாக வரதராஜ கோவில் உற்சவர் அத்திவரதரை சந்திக்கும் நிகழ்வு இன்று மாலை நடைபெறுகிறது

புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் டாக்டர்

பூங்காவில் உள்ள மரங்களுக்கு பூங்கா ஊழியர்களின் பெயர்களைச் சூட்ட வேண்டும் என்று கூறிய துணைநிலை ஆளுநர் அப்போது தான் ஊழியர்கள் மரங்களை ஆர்வத்துடன் பேணிக் காப்பார்கள் என்றார் பூங்காவில் உள்ள மரங்களுக்கான பாதுகாப்பை வலுப்படுத்தவும் பூங்காவில் மழை நீர் சேகரிப்பு வசதிகளை உருவாக்கவும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார் தாவரவியல் பூங்காவில் மழை நீர் சேகரிப்பு வசதிகளை உருவாக்க புதுவையில் உள்ள ஐசிஐசிஐ மேலாளர் முன்வந்தார் தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் கடற்கரைக்கு சென்று தூய்மை நிலவரங்களை ஆராய்ந்தார் திமுக வைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் அமரர்

புதுச்சேரி தெற்கு மாநில திமுக அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னாரின் திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் திரு

நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர் திரு

சிவா மற்றும் திமுக நிர்வாகிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் புதுவையில் துணைநிலை ஆளுநர் மூலம் மத்திய அரசால் தமது கைகள் கட்டப்பட்டுள்ளதாக கூறும் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி இதற்கான ஆதரங்கள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட முடியுமா என்று மாநில பிஜேபி தலைவர் திரு

சுவாமிநாதன் வினவியுள்ளார் இது ஆதரமற்ற குற்றச்சாட்டு என்றும் உண்மையில் ஊழலின் கைகளையே துணைநிலை போட்டிருப்பதாகவும் இன்று தவளக்குப்பத்தில் பிஜேபி உறுப்பினர் சேர்க்கை இயக்கத்தில் பேசுகையில் அவர் கூறினார்

சுவாமிநாதன் குறிப்பிட்டார் புதுவை அரசால் அறிவிக்கப்பட்ட பிளாஸ்டிக் தடை இன்று வரை அமலாகாத நிலைக்கு அதிகாரிகளின் கைகளை முதலமைச்சர் கட்டிப் போட்டு இருப்பதே காரணம் என்றும் அவர் குற்றம் சாட்டினார்

ராமதாஸ் கோரியுள்ளார்